கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது

ஆர் பி எப் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார் இந்தியா சிங்கப்பூர் இடையே விரிவாள பொருளாதார ஒத்துழைப்புக்காள ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது

அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது இனி விரிவான செய்திகள் வெளிப்படயான முறையில் தேர்தல்களை நடத்துவது மற்றும் பல்வேறு தேர்தல் சீர்திருத்தங்களை மேற்னெள்வது குறித்து அரசியல் கட்சிகளின் கருத்துக்களைக் கேட்டறிய தேர்தல் ஆணையம் நாளை மறுநாள் அளைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அங்கீவரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் வாக்காளர் பட்டியலை துல்லியமாக தயாரிக்க மேற்கொள்ள வேன்டிய நடவடிக்கைகள் வெளிப்படயாள முறையில் தோ்தல்களை நடத்துவது பற்றிய கருத்துக்களை அரசியல் கட்சிகளிடமிருந்து தேர்தல் ஆனையம் கேட்டுள்ளது மக்களவை மற்றும் சில மாநில கட்டப்பேரவைத் தேர்தல்கள் நெருங்கி வருவதையொட்டி தற்போதைய தேர்தல் முறை மற்றும் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மணிப்பூரில் ஆயுதங்கள் திருட்டு வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு யாம்தோய் ஹவோகிப் யை தேசிய புலணாய்வு முகமை கைது செய்துள்ளது இந்த வழக்கில் குக்கி புரட்சிகர ரானுவமென்ற தலைமறைவு தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் டேவிட் ஹாய்ஷிய் என்பவரையும் கைது செய்திருப்பதாக தேசிய புலனாய்வு முகனமயின் அறிக்கை தெரிவிக்கிறது

காவல் துறை கைத்துப்பாக்கிகளை சட்ட விரோதமாக வாங்கி பல்வேறு பயங்கரவாத குழுக்களுக்கு விநியோகித்ததில் தொடர்பு இருப்பதாக திரு யாம்தோப் ஹவோகிப் கைது செய்யப்பட்டுள்ளார்

நக்கலைட்டுகள் ஆதிக்கம் செலுத்தியப் பகுதிகளில் தற்போது அவர்களது நடவடிக்கைகள் குறைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நக்ஸலைட் ஆதிக்கம் பரவியிருந்த இடங்களில் தற்போது சி ஆர் பி எப் மக்களை அனுகி அவர்களது பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீரில் காவல்துறை

மறைந்த முன்னாள் பிரதம் அடல் பிகாரி வாஜ்பாய் மிகச்சிறந்த தலைவராக திகழ்ந்தார் என்று ஐ ந பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவுக்கு இந்த வாரம் பயணம் மேற்கொள்ளும் அவர் வாஜ்பாயின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்தியா ஐரோப்பிய யுனியன் முதவாவது உச்சிமாநாட்டின்போது வாஜ்பாயை தாம் சந்தித்ததை அவர் நினைவு கப்ந்துள்ளார் இந்தியாவின் மேம்பாட்டுக்கு மட்டுமல்லாமல் உலகின் அமைதிக்காகவும் சுயநலம் ஏதுமின்றி பாடுபட்ட தலைவா என்ற வகையில் வாஜ்பாய் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரு இஸ்ரேல் நைஜீரியா பாலஸ்தீளம் ஸ்விட்ச்லாந்து பாகிஸ்தான் ஜப்பான் ஆகிய நாடுகளின் துதா்கள் மற்றும் பிரதிநிதிகள் இரங்கல் புத்தகத்தில் தங்களது குறிப்புகளை பதிவு செய்துள்ளனர் ள்நாடக மாநிலம் குடகு பகுதியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நிவாரணமாக பொதுத்துறை பாதுகாப்பு நிறுவனங்களின் நிதியிலிருந்து ஏழு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று பாதகாப்புத்துறை அமைச்சா திருமதி நிடமலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மடகேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடகு மாவட்ட வெள்ள நிவாரணப் பனிகளுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று கூறினார் கர்நாடக மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி நிர்மலா தோராமன் தமது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி ருபாயை குடகு மாவட்ட நிவாரணப் பணிகளுக்கு வழங்கியுள்ளார் முன்னதாக குடகு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குச் சென்று அவர் பார்வையிட்டார் இதனிடையே வெள்ளம் மற்றும் நிலச்சிவு ஊரணமாக நிவாரண முகாம்களில் தப்கியிருந்த மக்கள் தப்களது வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர் உத்திரபிரதேசத்தில் வெள்ள நிலைமை தொடர்ந்து அபாய கட்டத்தில் உள்ளதால் காக்ரா நதி பாயும் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இடங்களைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது மீட்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளை மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது லக்கின்பூர் கீரி கோண்டா மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானத்தில் சென்று முதலமைச்ச் திரு போகி ஆதித்யநாத் பார்வையிட்டதுடன் பாராபங்கியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார்

கோண்டா பாராவங்கி மாவ் சீதாப்பூர் மாவட்டங்களில் உடைப்பு ஏற்பட்ட பகுதிகளை உடனடியாக சீரமைக்குமாறு அவர் உத்தரவிட்டார்

மந்தாகினி ஆற்றிலும் அபாயகட்டத்தை தாண்டி வெள்ளம் கரைபுரண்டு ஒடுகிறது இதற்கிடையே உத்திரபிரதேசத்தில் களமழை தொடரும் என்று வாளிலை ஆய்வு எமயம் தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கும் சிங்கப்புருக்கும் இடையேயான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் இரண்டாவது திருத்தம் நேற்று கையெழுத்தாகியது இருதாப்பு வர்த்தகத்தை பெருக்குவதற்கான இந்த ஒப்பந்தத்தில் புதுதில்லியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைக்கத்தின் இணை செயவாளர் திரு ரஜ்னீஸ் சிங்கப்பூர் வர்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைக்க மூத்த இயக்குநர் திரு பிரான்சிஸ் சோங் ஆகியோர் கையெழுத்திட்டனர் கட்டணச் கலுகைகள் விதிமுறைகளை தளர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் விரிவாக்கத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன

பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிப்பரப்பு அளமச்சகம் அகில இந்திய வாளொலி தூர்தர்ஷன் ஆகியவற்றின் யூ டியூப் மூலமாகவும் இது ஒளிபரப்பாகும்

தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்திக்கு தடை விதிப்பது பற்றி மத்திய அரசுடன் கலந்து ஆவோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சள் திரு கடம்பூர் ரஜு தெரிவித்துள்ளார் துத்துக்குடியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிராள மனிதசங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் நமது வரும்னல சந்ததியினரை பிளாஸ்டிக் பெரிய அளவில் பாதிக்கும் என்பதால் தமிழக அரசு வரும் ஜனவரி மாதம் முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்துள்ளாகக் கூறினார் பிளாஸ்டிக் ஒழிப்பு நடவடிக்கையில் துத்துக்குடி மாவட்டம் முன்னிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று பிளாஸ்டிக் ஒழிப்புப் பேரணியை தொடங்கி வைத்து பேசிய உனவு அமைச்ன் திரு காமராஜ்

க்ப்பினிப் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையாள ஊட்டச்சத்து வழங்கும் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாவட்டமாக தஞ்சாவூர் மாவட்டத்தை மாற்ற அதன் செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

ஸ்குவாஷ் போட்டிகளில் சௌரவ் கோஷல் தீபிகா பலிகல் ஜோஸ்னா சின்னப்பா ஆகியோர் அரை இறுதி போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளதால் இந்தியாவுக்கு மூன்று பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன

இன்று நடைபெறும் பேட்மின்டன் மகளிர் ஒற்றையர் ஆட்டங்களில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் ஆகியோர் பங்கேற்கின்றனர்